உறுதிசெய்யும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார் சோலாப்பூர் மற்றும் ஆக்ராவில் பல்வேறு வளர்ச்சித்திட்டபணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

இடஒதுக்கீடு வழங்க வகைசெய்யும் மசோதா மீதான சதவீத விவாதம் மாநிலங்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது

தொடங்குகிறது

சற்றுமுன் வண்ணமிகு கலைநிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது சாதி சமய வேறுபாடின்றி ஏழை மக்களுக்கு அனைத்து வாய்ப்புகளும் கிடைப்பதை தமது அரசு உறுதிசெய்யும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரமாநிலம் சோலாப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் முன்னேற்றத்தையே கொள்கையாகக் கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பொதுப் பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் சாசன சட்டதிருத்த மசோதா என்று அவர் குறிப்பிட்டார் இம்மசோதா மூலம் மற்ற பிரிவினருக்கான இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது என்று பிரதமர் கூறினார் குடியுரிமை சட்டத் திருத்த மசோதா குறித்து பேசிய பிரதமர் வடகிழக்கு மாநில மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என உறுதியளித்தார் இந்த இரு மசோதாக்களும் மக்களவையில் நிறைவேறியதைபோல் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் ரஃபேல் போர் விமான ஓப்பந்தத்தில் மைக்கேல் கிறிஸ்டினின் பங்கு குறித்து விவாதிக்க காங்கிரஸ் தயாரா என பிரதமர் கேள்வி எழுப்பினார் நாட்டு நலனை பாதுகாக்க தமது அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடரும் என கூறிய பிரதமர் தம்மீது காங்கிரஸ் கட்சி போலியான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக குறை கூறினார்

பின்னர் ஆக்ராவில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

நீண்ட கால கோரிக்கையை மத்திய அரசு தற்போது நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் இதுதொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு அனந்த் சர்மா தேர்தலை கருத்தில்கொண்டு இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பிலும் ஈடுபட்டனர் இம்மசோதா தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை திரிணமூல் காங்கிரஸ் உறுப்பினர் டெரிக் ஓ பிரையன் எழுப்பினார் பிஜூ ஜனதாதள் மற்றும் ஐக்கிய ஜனதாதள் கட்சிகள் இம்மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன முன்னதாக மக்களவையில் இந்த மசோதா நேற்று நிறைவேறியது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர் அல்லாத சிறுபான்மையின மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதை நோக்கமாக கொண்டு நாடாளுமன்றத்தில் குடியுரிமை சட்டதிருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக மாநிலங்களவையில் விளக்கமளித்த அமைச்சர் நாட்டின் வடகிழக்கு மாநில மக்களின் நலன்கள் மற்றும் கலாச்சார அடையாளங்கள் பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தார்

முக்கிய மசோதாக்களை எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்கவில்லை என பிஜேபி குற்றம்சாட்டியுள்ளது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஜி வி எல் நரசிம்மராவ் மக்களவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட இடஒதுக்கீட்டு மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றவிடாமல் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகளில் இடையூறு செய்து வருவதாக கூறினார்

இம்மசோதாவின் நோக்கத்தை புரிந்துகொண்டு இதனிடையே எதிர்க்கட்சிகள் அதற்கு ஆதரவளிக்கவேண்டும் என்று லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக்கொண்டுள்ளார்

இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது வறுமைக்கோட்டு கீழே உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் இதர பிரிவினருக்கு அதனை வழங்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக கோவையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு டேனியல ஜேசுதாஸ் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு ராஜமாணிக்கம் ஆகியோர் கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் மூலம் அரிசி உள்ளிட்ட அனைத்து வகையான பொருட்களை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சர்க்கரை மற்றும் எந்த பொருளையும் வாங்காத பிரிவுகளைச் சேர்ந்த அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படமாட்டாது

உலகளவில் மூன்றாவது மிகப்பெரிய நுகர்வோர் சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என உலக பொருளாதார அமைப்பு தெரிவித்துள்ளது

பொருளாதார வளர்ச்சியில் உலகளவில் இந்தியா தற்போது ஆறாவது இடத்தில் உள்ளது சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உருவாக்கும் நடவடிக்கைகளில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் நான்காவது ரெய்சினா ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் வளமை வாய்ப்புகள் மற்றும் நீதி ஆகியவற்றில் சர்வதேச அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் அண்டை நாடுகளுடனான எல்லைப்பிரச்சினைக்கு சுமூகத்தீர்வுகாண இந்தியா உறுதியுடன் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஜாவித் ஷெரீப்பை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார் இது தொடர்பாக டிவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இருநாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ரெய்சினா ஆலோசனைக் கூட்டத்தின் இடையே மங்கோலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தம்தின் சாக்பாட்டரையும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது இருநாடுகளுக்கும் இடையேயான எரிசக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன்மேம்பாடு மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதித்ததாக திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ரெய்சினா ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தானிய படைகள் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தின நவ்ஷெரா பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் இந்திய நிலைகளை குறிவைத்து இன்று பிற்பகல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்புப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து பாதுகாப்புப்படையினர் உரிய பதிலடி கொடுத்ததாகவும் இருதரப்பிற்கும் இடையே இரண்டுமணிநேரம் துப்பாக்கிச்சண்டை நடந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பல வடிவங்களாக பயங்கரவாதம் பரவி வருவதாகவும் சில நாடுகள் அதற்கு ஆதரவளித்து வருவதாகவும் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய அவர் பொருளாதாரத்தில் நலிவடைந்த நாடுகளை குறிவைத்து பயங்கரவாத செயல்கள் நடத்தப்பட்டு வருவதால் அந்த நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் சிரமங்களை சந்தித்து வருவதாக கூறினார்

மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் இதனை தொடங்கி வைத்தார்

ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா நாளை ஐக்கிய அரபு எமிரேட்டை எதிர்கொள்கிறது கருத்து சுதந்திரம் குறித்து சமூக வலைதளங்களை மாணவர்கள் பயன்படுத்தும்போது பொறுப்புணர்வுடன் செயல்படவேண்டும் என்று மத்திய விளையாட்டு மற்றம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் புனேயில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில கலந்துகொண்டு மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்வதற்காக இரண்டுநாள் பயணமாக அமைச்சர் புனே சென்றுள்ளார்